லட்சும் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

நடைமுறைக்கு வரும் என்று மத்திய உணவு அமைச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

சிறப்பாக சேவை புரிந்ததற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டது

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சும்பவ இடத்தை இன்று நேரில் பார்வையிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவர் அறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் பேசினார்

துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரும் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் முன்னதாக இன்று காலை சுற்றுச்சுவர் இடிந்த பகுதியை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் மக்களவையில் இதை தெரிவித்த அமைச்சர் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லும் தொழிலாளர்களுக்கும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் எந்த பகுதியிலும் தங்களுடைய ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றார் நாடு முழுவதும் இந்த அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்குவதற்கு தேசிய உணவுப் பாதுகாப்புச் சட்டத்தில் வகை செய்யப்பட்டள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நியாய விலைக் கடைகளில் ஆதார் அட்டையில் பதிவு செய்யப்பட்ட கைரேகையை பயன்படுத்தி பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பொது விநியோகத் திட்டத்தில் தேசிய அளவில் ஆன்லைள் மூலம் இணைக்கப்பட்ட நியாய விலைக் கடைகளில் மட்டுமே இந்த திட்டத்தை பயன்படுத்தி பொருட்களை வாங்க முடியும் என்று திரு பஸ்வான் தெளிவுப்படுத்தினார் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் மாற்றுத்தினாளிகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளிக்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளா் பல்வேறு துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்த்தும் சாதனை நமக்கு உந்துசக்தியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கி பேசினார் உலக ஊனமுற்றோர் தினம் என்பதை மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று மாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் திரையரங்குகள் மண்டபங்கள் பொது இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்குத் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தனியாா் துறை முன்வர வேண்டுமென்று திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் உதவி வழங்கி சிறப்பாக சேவை புரிந்ததற்கான தேசிய விருது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிக்கு நான்காவது முறையாக வழங்கப்பட்டது இவ்விருதை அமைச்சா் திரு செல்லுா் ராஜூ பெற்றுக்கொண்டார் மாவட்டத்துக்கான தேசிய விருது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழிக்கு வழங்கப்பட்டது இந்நாளை முன்னிட்டு சென்னை கடற்கரையில் நடைபெற்ற அனைவருக்குமாள மெரினா கடற்கரை அனுபவம் நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் கலந்து கொண்டார் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்காக மேலும் பல பொருளாதார சீர்த்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா சுவீடன் வர்த்த மாநாட்டில் பேசிய அவர் கார்ப்ரேட் வரி உள்ளிட்டவை குறைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் கரங்கத் துறை ஆகியவற்றுக்கும் மேலும் பல சீர்த்திருத்தங்களை கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை சுவீடன் நிறுவனங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார்

இன்று எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக அம்மாவட்டத்தில் உள்ள வரதமாநதி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நரியங்காடு மலைப் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் சாலையில் விழுந்தன கடலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக வெள்ளாற்றில் கட்டப்பட்டுள்ள தொழுதுர் அணைக்கட்டில் இருந்து மூன்றாயிரம் கனஅடி நீர் வெலிங்டன் நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை மாவட்ட ஆட்சியர் திரு அன்புச்செல்வன் ஆய்வு செய்தார் சிறப்பு பாதுகாப்புப் படை சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது அரசு இல்லத்தில் வசிக்கும் பிரதமர் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே சிறப்பு பாதுகாப்பு வழங்க இச்சட்டத் திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியின் குடும்பத்தினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை கட்டிக்காட்டிய அவர் அவருக்கான அச்சுறுத்தல்கள் குறித்த மதிப்பீடுகளின் அடிப்படையிலேயே பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தெளிவுப்படுத்தினார் இச்சுட்டத் திருத்தம் எந்த ஒரு குடும்பத்திற்கும் எதிரானது அல்ல என்றும் அவர் கூறினார் மாவட்ட செய்திகள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி தூத்துக்குடி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் மாநில தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது மாநில அரசின் சிலைக் கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக திரு டி எஸ் அன்புவை நியமித்து உள்துறை செயலாளர் திரு பிரபாகர் உத்தரவிட்டுள்ளார்

தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத திருக்கோயிலில் திருக்கார்த்திகை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

பேட்மின்டன் குழு பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் தங்கப் பதக்கம் வென்றனர்